உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை தொடங்க உள்ள கும்பமேளா விற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

விருது மக்கள் நலன் பூமித்தாயின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த நலன்களை நோக்கமாக கொண்டு செயல்படும் உலகத் தலைவர்களுக்கான பிலிப் கோட்லர் விருது புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது அமெரிக்காவின் புகழ்பெற்ற கெல்லாக் நிர்வாகவியல் பள்ளியைச் சேர்ந்த பேராசிரியர் பிலிப் கோட்லரால் நிறுவப்பட்டு தற்போது முதல் முறையாக இவ்வாண்டு வழங்கப்படும் இவ்விருதை அவரது சார்பில் அமெரிக்காவின் எமரி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜெகதீஷ் சேத் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கி சிறப்பித்தார் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள சிறப்பான சமூக பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பாராட்டி இந்த விருது அவருக்கு வழங்கப்படுவதாக விருதுக்கான பாராட்டு பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோடி கேரளா பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஒரு நாள் பயணமாக கேரளா செல்கிறார் திருவனந்தபுரத்தில் இருந்து கொல்லம் செல்லும் அவர் அங்கு மேவரம் காவநாடு புறவழிச்சாலையை தொடக்கி வைக்கிறார்

இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கொல்லத்தில் பொதுக் கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் திருவனந்தபுரத்திற்கு வரும் திரு நரேந்திரமோடி புகழ் பெற்ற அனந்தபத்மனாப சுவாமி ஆலயத்தில் தரிசனம் செய்வதுடன் ஸ்வதேசி தர்ஷன் திட்டத்தின் கீழ் கோவில் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைப்பார்

கும்பமேளா உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை தொடங்க உள்ள கும்பமேளாவுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கங்கா யமுனா போன்ற புண்ணிய நதிகளில் நீராட பக்தர்கள் வரத் தொடங்கியுள்ளனர் துறவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது

பொங்கல் வாழ்த்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடிமுதலமைச்சர் திரு வி நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அறுவடை திருநாளாம் பொங்கல் தமிழர் பண்பாட்டை பறை சாற்றும் முக்கியத் திருநாள் என்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் ஒருங்கே கொண்டாடப்படும் மங்களகரமான இப்பொங்கல் திருநாளில் அனைத்து மக்களின் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பொங்க இயற்கை அன்னை அருளட்டும் என தாம் வேண்டுவதாகவும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் உலகின் அனைத்து சக்திகளுக்கும் ஆதார சக்தியான சூரியனுக்கும் உழவுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் தருணமான பொங்கல் திருநாளை உழவர் அல்லாதவர்கள் உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் புதுவையில் வறுமைக் கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டுமென்ற மக்களாட்சியின் எண்ணத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்ட நிலை விரைவில் மாறும் என்றும் அவர் கூறி உள்ளார் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி உள்ளிட்ட தலைவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் மக்களவை உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் மாநில பிஜேபி தலைவர் திரு வி சாமிநாதன் தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் சிவா உட்பட பலரும் மாநில மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் ஜல்லிகட்டு புதுவையில் ஜல்லிகட்டு நடத்த மாநில அரசு முன் வர வேண்டும் என திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு முகமது யூனுஸ் கோரி உள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் மக்கள் போராட்டத்தைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த தடை நீக்கப்பட்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட போதிலும் ஜல்லிக்கட்டு நடத்த அரசு முன் வரவில்லை என்றார்

பன்னீர் செல்வம் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடன் அஇஅதிமுக வின் கூட்டணி குறித்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறி உள்ளார் இன்று சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் கூட்டணி குறித்து தற்போது வெளியாகி வரும் செய்திகள் வெறும் ஊகத்தை அடிப்படையாகக் கொண்டவை என்றார்

இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக் காவலில் எடுக்கவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்